அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

விரிவான அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தனர்

முறையாக பெற்றுள்ளது

தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கான திட்டத்தை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த அணை கட்டுவதற்கு அளிக்கப்பட்ட சாத்தியக்கூறு அறிக்கை ஏற்புடையது அல்ல என்று தமிழகம் மத்திய நீர்வளத்துறையிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நியாயமான முறையில் தமிழகம் மேகதாது அணை கட்டுவதற்கு தெரிவித்துள்ள எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் தமிழகத்தில் காவிரி தண்ணீரை நம்பியுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதனை ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கர்நாடக அரசுக்கு மேகதாது திட்ட அறிக்கை தயாரிக்க வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துவதாக திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு உடனடியாக அந்த அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்றும் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை அனுகி இத்திட்டத்திற்கு தடையாணை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு அளித்துள்ள அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு பி ஆர் பாண்டியனும் வலியுறுத்தியுள்ளார் மத்தியக்குழு தமிழகத்தில் கஜா புயல் சேதம் பற்றிய விரிவான அறிக்கைய விரைவில் சமர்ப்பிக்கும் என்று அதன் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு தெரிவித்துள்ளார் மூன்று நாட்களாக இக்குழு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் புயல் பற்றிய விரிவான கள ஆய்வை மேற்கொண்டது அதைத்தொடர்ந்து இன்று பிற்பகலில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயரதிகாரிகளுடன் சென்னை தலைமைச்செயலகத்தில் ஆலோசனை நடத்தியது புயலின் தீவிரம் சேத விவரங்கள் உட்பட பல்வேறு அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்தியக்குழு தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு தாங்கள் நான்கு மாவட்டங்களுக்கு சென்றபோதிலும் திண்டுக்கல் உட்பட பிற மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட சேத விவரங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர் புயலால் ஏற்பட்ட கடுமையான சேதங்கள் மிகுந்த வலியை தருவதாக உள்ளது என்றும் தென்னை மா பலா வாழை போன்ற பயிர்களுக்கும் மீன்பிடி படகுகளுக்கும் வீடுகளுக்கும் ஏற்பட்ட கடுமையான சேதம் புயலின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரசு முழுவீச்சில் நிவாரணப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் தமிழக மக்கள் இப்புயலின் பாதிப்பிலிருந்து மீள வழிபிறக்கும் என்று தாம் உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டார் இன்று தில்லி செல்லும் இக்குழு தனது விரிவாள சேத அறிக்கையை மத்திய அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்கவுள்ளதாக அவர் மேலும் கூறினார் அதைத்தொடர்ந்து அந்த அறிக்கை மத்திய அரசின் அமைச்சர்கள் குழு ஆராயும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் கஜா புயலால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மின்சார கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை சரிசெய்ய போர்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மருந்து

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் பாதித்த மாவட்டங்களில் நல்லெண்ண அடிப்படையில் பணி புரிவதற்காக கேரள மாநிலம் திருச்சூர் மலப்பரம் பாலக்காடு எர்ணாகுளம் மற்றும் ஆலப்பழா ஆகிய மாவட்டங்களிலிருந்து மருத்துவக் குழுவிள் வருகை தந்து சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பும்வரை மருத்துவக்குழுக்கள் போர்கால அடிப்படையில் தங்களது பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இதன் பணிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும்

தேசிய உடல் உறுப்புதான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான தின விழாவில் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து நான்காவது முறையாக முதலிடம் பெற்றதற்கான விருது வழங்கப்பட்டது

உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதை பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் உடல் உறுப்பு தான விழிப்புனர்வை ஏற்படுத்தி இதனை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

அச்சிடப்பட்ட ரசீதை சார் பதிவாளரிடமிருந்து பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட நாளில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் பதிவு செய்யப்படும்போது முத்திரைத் தீர்வை சரியாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் பத்திரப்பதிவுக்கான விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களை பத்திரப்பதிவுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இயற்கை பேரிடரால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்க மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

பேரிடரால் உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேத்தை தடுப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார் மாவட்டச் செய்திகள் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் அடுத்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை இந்த மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளவாம் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் நகர பகுதிகளை சேர்ந்த மின் நுகர்வோர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் நாளை காலை தஞ்சாவூர் நீதிமன்ற சாலையில் உள்ள செயற் பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது

நாளை நடைபெறும் சி பிரிவு முதல் ஆட்டத்தில் பெல்ஜியம் கனடா அணிகள் மோதுகின்றன மற்றொரு ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாடுகிறது

மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி இரண்டாவது முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் முனைப்புடன் களமிறங்குகிறது